ஆய்வு மேற்கொண்டார்

ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் லலித்கலா அகாடமி விருதுகளை இன்று வழங்கினார்

இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு பல்வேறு அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாகக் கூறியுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தரும் பயணிகள் அனைபவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் நோய் தொற்று குறித்து அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் தனி மனித சுகாதார பாதுகாப்பு அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இதற்கிடையே இத்தாலி ஈரான் தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பயணம் தொடர்பாக க்காதார அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் விசாவுக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டுமென்று கூறியுள்ளது நாட்டில் அனைத்து விமான நிலையங்களிலும் ஐந்து வட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சோதனை உட்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது

நேபாள் எல்லைப்பகுதியில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது

கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து மாநிலங்களின் அமைச்சக செயலாளர்கள் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சுங்தாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கவ்பா காணொளி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் கடந்த திங்கட் கிழமை முதல் விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது விமான நிலைய நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்குமாறு மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டன மாவட்ட ஆட்சியர்களை நோய் தடுப்பு தொடர்பாள நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இத்தாலியில் இருந்து ராஜஸ்தான் வந்த தம்பதிக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

இவருடைய ரத்த மாதிரி புனே பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது அவருடைய மனைவிக்கும் இந்நோய் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜஸ்தான் மாநில சுகாதாரத்துறை அனமச்சர் டாக்டர் ரகுசர்மா தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு பயணம் தொடர்பான அறிவுறுத்தல்களை ஒலிபரப்புமாறு அனைத்து தளியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்களையும் மற்றும் எப் எம் வானொலி ஒலிபரப்பு நிறுவனங்களையும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்நோய் தொடர்பாக சுகாதார அமைச்சகம் சில அறிவுரைகளையும் வழங்கியுள்ளது மக்கள் அனைவரும் தனிப்பட்ட சுகாதார பழக்கங்களை கையாள வேண்டுமென்றும் அடிக்கடி சோப்பு மூலம் கைகளை கழுவ வேண்டும் என்றும் கூறியுள்ளது பயன்படுத்தப்பட்ட டிசியூவ் காகிதங்களை உடனடியாக குப்பைத் தொண்டியில் போட வேண்டும் தும்மல் அல்லது இருமல் வரும்போது வாய்ப்பகுதியை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது காய்ச்சல் அல்லது இருமல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்றும் பொது இடங்களில் எச்சில் துப்புதலை அறவே தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் அல்லது இருமல் இருப்பவர்களுக்கு அருகே செல்வதை தவிர்க்குமாறும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது விலங்குகள் அல்லது இறைச்சியை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது கால்நடை சந்தைகள் இறைச்சி கூடப்களுக்கு பாதுகாப்பின்றி செல்வது தவிர்க்கப்பட வேண்டுமென்றம் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவி வருவதை அடுத்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் அதிகமாக கூடும் நிகழ்ச்சிகளை குறைத்துக் கொள்ளுமாறு மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு வோலி பண்டிகை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளப்போவதில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

உலக வங்கியின் தலைவர் திரு டேவிட் மல்பாஸ் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தாா் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு விரைவான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வைரஸ் பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளுக்கு உடனடி உதவியாக இந்த நிதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய நாடுகளுக்கு இத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக பிரச்சி எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூன்றாவது நாளாக இன்றும் அமளியில் ஈடுபட்டனர் மக்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சிகள் வன்முறை சம்பவம் தொடர்பாக விவாதம் நடத்தமாறு அவைத்தலைவரின் இருக்கை முன் சென்று வலியுறுத்தினா் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கோஷம் எழுப்பினர்

இதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் பத்ரேஸ்வர் பூரகோ கெய்ன் னின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பின்னா் அவை நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் லலித்கலா அகாடமி விருதுகளை இன்று வழங்கினாா்

மத்திய கலாச்சாரத்துறை அமைச்ச் திரு பிரகலாத்சிங் படேல் மற்றும் அகாடமியின் தலைவர் டாக்டர் உத்தம் பச்சாா்னே ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் மேற்குவங்கம் கேரளா ராஜஸ்தான் குஜாத் மகாராஷ்டிரா கா்நாடகா தில்லி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள ரயில்வே லெவல் கிராஸிங் அனைத்திலும் சாலை மேம்பாலம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது சேது பாரதம் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூழியுள்ளது உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைந்த விரிவான முறையில் போக்குவரத்தை வலுப்படுத்துவதற்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேச முதலமைச்சா் திரு பேமா கண்ட்டு தமது அரசு ஊழலுக்கு துணை போகாது என்று கூறியுள்ளார் இட்டா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசால் நடத்தப்படும் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் வழங்கப்படும் பணிகள் வெளிப்படையாள முறையில் நடைபெற்று வருவதாகத் தெரிவித்தார் பணியாளர் தேர்வுகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று தெரிவித்த அவர் முறைகேடுகளை விசாரிப்பதற்கு இரண்டு மூத்த அதிகாரிகள் அளவிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகக் குறிப்பிட்டார்

ஜம்மு கஷ்மீரில் புதிய தொழில் கொள்கை விரைவில் வகுக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை வளர்ச்சிக்கு விரிவாள திட்டம் அறிவிக்கப்படும் என்று ஜம்மு கஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு கூறியுள்ளார்

அகில இந்திய காவல்துறை தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஹரியாளா மாநிலம் பன்க்குவாவில் உள்ள பனுவில் நேற்று தொடங்கியது இப்போட்டியை இந்தோ திபெத் எல்லை காவல் படை பயிற்சி மையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்தாா்

இக்குறிக்கோளை அடைய மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல் துறையின் பங்கு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார்